ஹரியானா பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அம்மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் மகளிர் முன்னேற்றத்திற்காக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அவர் பட்டியலிட்டார்

உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் மூலம் ஆயுத தளவாடங்களை வடிவமைப்பதில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

ப சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த அமவாக்கத்துறைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது

உலகக் கோப்பை கால்பந்து தகுதிச் கற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஹரியானா மாநில சட்ட் பேரவைத் தேர்தலையாட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி சார்க்கி தாத்ரி மற்றும் குருஷேத்ரா ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் நாட்டின் நலன் கருதி மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் மகளிர் கயமாக நிதியுதவி பெறும் வகையில் பிஜேபி அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை அவர் அப்போது பட்டியலிட்டார் பெண் குழந்தைகளின் காதனைக்காக நாடே பெருமிதம் கொள்வதாகவும் வரும் தீபாவளி பண்டிகை அவர்களுக்கானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் விளையாட்டுத் துறையில் ஹரியானா மாநில அரசின் கொள்கைகள் காரணமாக மாநிலத்தின் விளையாட்டு வீரர்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார் சீன அதிபருடனான சந்திப்பின்போது தங்கல் திரைப்படத்தை அவர் மிகவும் பாராட்டியதாக பிரதமர் தெரிவித்தார் மாநிலத்தில் உள்ள கிராமப்புற மக்கள் அளித்து வரும் ஆரவால் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பென் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் இயக்கம் வெற்றியடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சுகாதாரம் சுயமரியாதை பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கான அதிகாரம் ஆகியவற்றிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஏழாண்டுகளில் ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் விவசாயிகளின் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டு மக்களின் நலனுக்கூக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை காங்கிரஸ் விமர்சித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு தேசநலன் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் ஏவுகணை மற்றும் பாதுகாப்பு தளவாடங்களை வடிவமைப்பதற்கான ஆராய்ச்சியில் முன்னாள் குடியரகத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கவாமின் பங்களிப்பு அளப்பரியது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் அப்துல் கலாமின் முயற்சியால் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் ஆயுத தளவாடங்களை உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம் பெற்றுள்ளது என்று கூறினார் சிறந்த தொழில்நுட்பத்துடன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயவ்பட்டு வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் கால அளவு வரையறுக்கப்பட்ட தொழில்நுட்பத் திறன் மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் பாதுகாப்பு தளவாட சாதனங்களை வடிவமைப்பதில் இந்நிறுவனம் வெற்றியடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்புப் படைக்கு தேவையான பல்வேறு ஆயுத தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து அமைச்சர் வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜிக் தோவல் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் மேக் இன் இந்தியா திட்டம் மிகவும் பாதுகாப்பானது என்று கூறினார் நாட்டின் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு படைக்குத் தேவையின் அடைப்படையில் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ரானுவ தலைமைத் தளபதி திரு பிபின் ராவத் உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் பாதுகாப்புப் படைக்குத் தேவையான நவீன ஆயுதங்களை வடிவமைப்பதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் செயல்பாடுகள் சிறப்பானது என்று கூறினார் நாட்டின் எதிர்கால பாதுகாப்பு தேவையைக் கருதி இணையதளம் லேசர் மின்னனு ரோபோடிக் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார் அமெரிக்காவின் பாதுகாப்பு நவீன ஆராய்ச்சி திட்ட முகனமயின் ஆயுத தளவாட மாதிரிகளுடன் ஒப்பிடும் வகையில் தொழில்நுட்பங்களை அதிகரிக்க வேண்டும் என கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார் ஐஎன்எக்ஸ் மீடியா சட்ட விரோத பண பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தில்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இத்தொடர்பாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிதிரு அஜப் குமார் குஹார் விசாரணைக்கான அனுமதியை வழங்கினார்

இதன் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை நடைபெற உள்ளது இவ்வழக்கில் ச்பிஜ சார்பில் தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா நேரில் ஆஜாகி தனது வாதங்களை எடுத்துரைப்பார் மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் நிகழ்ந்த மூன்று கொலைகள் தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கைவாஷ் விஜய்வர்க்கியா தலைமையிலான பிரதிநிதிகள் குழ இன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்துப் பேசியது புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது அக்கட்சியின் முத்த தலைவர்களான திரு முகுல்ராய் திரு தெபாபுரீ சௌத்ரி ஆகியோரும் பங்கேற்றனர் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்த்து நீக்கப்பட்டதன் மூலம் எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்கள் முடிவுக்கு வந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலாள மத்திய அரசு தீவிரவாதத்திற்கு எதிராள நடவடிக்கைகளை உறுதியுடன் மேற்கொண்டு வருவதாகவும் அதில் வெற்றி பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்யும் வகையிலும் எத்தகைய தீவிரவாத செயல்களை சமாளிக்கும் வகையிலும் தேசிய பாதுகாப்புப் படையினர் திறன்பெற்றுள்ளதாக திரு அமித் ஷா தெரிவித்தார்

இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மக்கள் தங்களது எண்ணங்களை மை கௌ மற்றும் நமோ செயலி மூலம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார்

அம்மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா ஒரு பொது தொலைபேசி அலுவலகம் அமைக்கப்பட உள்ளது எவ்வித கட்டணமும் இன்றி அம்மாநில மக்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று காஷ்மீர் மண்டல ஆணையர் திரு பஷீர் அகமது கான் தெரிவித்துள்ளார் இதற்கான இடம் மற்றும் பிற அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதற்கான முழு பட்டியலும் பி எஸ் என் எல் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது தொலைபேசி அலுவலகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் நாளை தொடங்கும் என்றும் திரு கான் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தையொட்டி எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று மீண்டும் அத்தமீறி தாக்குதல் நடத்தினர் இந்திய நிலைகள் மற்றும் குடியிருப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றதாக பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து இந்திய ரானுவம் உரிய பதிவடி கொடுத்ததாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் சும்பவத்தில் அம்மாட்டத்தின் நூனாபந்தி பகுதியை சுர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்தார்

மகராஷ்டராவில் நடைபெறவுள்ள பேரவைத் தேர்தலையொட்டி பி ஜே பி தனது தேர்தல் அறிக்கையை மும்பையில் இன்று வெளியிட்டது பி ஜே பி செயல் தலைவர் திரு ஜேபி நட்டா அம்மாநில முதலமைச்ச் திரு தேவேந்திர பட்னாவிஸ் மற்றம் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு சந்திரனாந்த் பட்டீல் ஆகியோர் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை கூட்டாக வெளியிட்டனர்

முக்கிய பிரமுகர்களின் பயனத்திற்காக ஹெலிகாப்டர்கள் வாங்கியதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திரு கௌதம் கெய்தான் மீதான கருப்பு பணம் தொடர்பான மற்றொரு வழக்கில் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் தடைவிதித்துள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான மூன்று நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு தில்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்மீது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது

அவரது நீதிமன்ற காவல் இன்றடன் முடிவடைந்த நிலையில் தில்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்டட்ட அவர் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று தில்லி நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக் கோப்பை கால்பந்து தகுதிச் கற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது டென்மார்க் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்துவும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது